ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல கடினமாக உழைக்க வேண்டுமென்ற இந்திய அணியினரை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி கூறியிருக்கிறார்

தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

கட்டாய ஹெல்மெட் உத்தரவை அமல்படுத்த இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தெற்காசிய கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை வென்றது இனி விரிவான செய்திகள் ஒலிப்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல கடினமாக உழைக்க வேண்டுமென்று இந்திய விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சமீபத்தில் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினர் நேற்று தம்மை சந்தித்த போது இதனை அவர் தெரிவித்தார் தற்போது கிடைத்துள்ள புகழ் மற்றும் பாராட்டுகளால் கவனம் சிதறி விடக்கூடாது என்றும் தற்போதைய சாதனைகளுடன் இளைப்பாறாமல் அடுத்து நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியிலும் பதக்கம் வெல்லும் இலக்கோடு கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இருந்தும் ஏழ்மையான குடும்பப் பின்னணியிலிருந்தும் இளம் திறமையாளர்கள் வெளி வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்திய அரசியலமைப்பு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்ய நாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நீதித்துறைக்கும் அரசுக்கும் விதிமுறைகள் சும்பந்தமாக வழிகாட்டும் ஒளிவிளக்காக அரசியலமைப்பு சுட்டம் திகழ்கிறது என்றார் இத்தகைய அரசியலமைப்புச் சுட்டத்தை நமக்கு வழங்கிய முன்னோர்களுக்கு தாம் வணக்கம் செலுத்துவதாகவும் அரசியலமைப்பு சட்டம் பலமுறை திருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட போதிலும் தொடர்ந்து அது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்தி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் கச்சா எண்ணெய் விலை தற்காலிகமாக உயர்ந்துள்ளதால் உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலை உயர்வுக்கு சர்வதேச பொருளாதார மாற்றங்கள்தான் காரணம் என்றும் கச்சா எண்ணெய் விவையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவது சஜகமானது என்றும் கூறினார் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு தொடங்கும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்ட ஜன்தன் திட்டம் கூடுதல் சலுகைகளுடன் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு ஜேட்லி கூறினார்

இந்த சோதனை தொடர்பாக சிபிஐ நேற்றிரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பெங்களூரு

சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையடுத்து வழக்குப் பதிவு செய்து குட்கா மற்றும் பான் மசாலாவை சட்ட விரோதமாக உற்பத்தி செய்தல் விநியோகம் மற்றும் விற்பனை செய்தவர்கள் மீது வழக்குப் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது குட்கா மற்றும் பான் மசாலா தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இல்லத்தில் நேற்று சிபிஐ விசாரணை நடத்தியதையடுத்து அவர் விடுத்துள்ள ஒரு தமது அறிக்கையில் நேற்று நடைபெற்ற சோதனைக்கு தாம் முழு ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தம்மீது கமத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் குட்கா மற்றும் பான் மசாலா தொடர்புடைய நபர்களை தாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்திக்காத நிலையில் இந்தப் பிரச்னையையும் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்ஷெள்ளப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணை கட்ட தமிழகம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுமார் ஆறாயிரம் கோடி ருபாய் மதிப்பிலான இத்திட்ட அறிக்கைக்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டுடன் நட்புடன் இருக்க கர்நாடக அரசு விரும்புவதாகவும் இந்த தடுப்பணை தொடர்பாக தமிழக அரசு எழுப்பும் பிரச்னைகளை விவாதிக்க தமது மாநிலம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் அணைக்கட்டு உள்ளிட்ட பிரச்னைகளில் அண்டை மாநிலத்துடன் சண்டை போடுவதை கர்நாடக அரசு விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் தனிநபர் தகவல் பாதுகாப்பு வரைவு மசோதா மீது பொது மக்கள் கருத்து தெரிவிப்பதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் பத்தாம் தேதிக்கு பதிலாக முப்பதாம் தேதிவரை கருத்து தெரிவிக்கலாம் என்று மத்திய மின்னு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் தேதியை நீட்டிக்க வேண்டுமென்று மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது புதுதில்லியில் நேற்று மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வானை மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் சந்தித்துப் பேசிய போது இந்தக் கோரிக்கையை விடுத்தார் தமிழ்நாட்டில் குறுவைப் பருவத்தில் ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நெல் அறுவடை நடைபெறுவதால் கடந்த மாதத்துடன் முடிவடைந்த கொள்முதல் காலத்தை நீட்டிக்க வேண்டுமென்று கூறினார் கட்டாய ஹெல்மெட் உத்தரவை அமவ்படுத்த இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இதுகுறித்து விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்பிரமணியம் பிரசுத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது

சைபர் குற்றத் தடுப்பு காவல் துறையினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காதது குறித்து டுவிட்டர் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதள நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது யூ ட்யூப் வாட்ஸ் அப் நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள அந்த நோட்டீஸில் சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தும் நபர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் ஒத்துழைக்க மறுப்பது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொருளாதார ரீதியாக வீடு கட்ட முடியாதவர்கள் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பலனடைந்துள்ளனர்

இந்தப் பேரணி காரணமாக தலைநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பள்ளிகள் முன்னதாகவே மூடப்பட்டதோடு பல அரசு அலுவலகங்களும் மூடப்பட்டன

காத்மாண்டுவில் சமீபத்தில் நடைபெற்ற பீம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகளிடையே கூட்டு ரானுவ பயிற்சி ஒத்த ிகையை நடத்துவது குறித்து எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்று நேபாள் கூறியுள்ளது பிரிட்டன் கட்டுப்பாட்டில் உள்ள சாகோஸ் தீவை மொரிஷியஸூக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது ஜப்பாளில் ஹோக்காய்டோ தீவில் நேற்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவையில் அது ஆறு புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளது

கேரளாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளச் சேதம் குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அம்மாநிலத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி கூறியிருக்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்காக தனி அரசியல் சாசனம் உருவாக்கலாம் என்று முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு அஜீத் தோவல் தெரிவித்த கருத்துக்கு அம்மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன கொல்கத்தாவில் நேற்று முன்தினம் பாவம் இடிந்து விழுந்த இடத்திலிருந்து மேலும் ஒரு சடலம் மீட்கப்பட்டுள்ளது

மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் நேபாளையும் பங்களாதேஷ் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பூட்டானையும் தோற்கடித்தன நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு ஸ்பெயினின் ரஃபேல் நடால் முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான அமெரிக்காவின் ஸ்லோலென் ஸ்டீபன் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் மற்றொரு காலிறுதியில் செக் குடியரசின் கரோலினாவை தோற்கடித்து அமெரிக்காவின் செரினா வில்லியம்ஸ் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்தார் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் செர்பியாவுக்கு எதிராள உலக குரூப் ப்ளே ஆப் கற்றுக்கான இந்திய அணியிலிருந்து யூகி பாம்ப்ரி திவிஜ் சரன் ஆகியோர் காயம் காரணமாக வெளியேறியுள்ளனர்